நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார் மத்திய நிதியமைச்ச் திரு அருண் ஜேட்லி இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார்

இன்றுமுதல் அமலுக்கு வருகிறது அமெிக்காவின் மத்திய பகுதி பலத்த புயல் காற்றினால் சேதமடைந்துள்ளது

மூன்று பேர் உயிரிழந்தனர் காமன் வெல்த் விளையாட்டு போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன

வெள்ளி

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்தில் ஐந்துநாள் பயணம் மேற்கொள்ள நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார் வணிகம் முதலீடு உள்ளிட்ட முக்கியமாள தறைகளில் இருதரப்பு உறவுகளை அதிகப்படுத்துவது இந்தப் பயணத்தின் நோக்கமாகும்

அப்போது ஜெர்மன்பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலை திரு நரேந்திர மோடி சந்தித்துப்பேசுவார் இந்த இருதலைவர்களும் இருதரப்பு பிராந்திய மற்றும் உலக விஷயங்கள் பலவற்றில் தங்களின் கருத்துக்களை பரிமாறி கொள்வார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது ஜொ்மன் அதிபரின் ஆலோசனை காரணமாக பொ்லிளில் திரு நரேந்திரமோடி சிறிதுநேரம் தங்குகிறாா் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டம் ஜாங்லா கிராமத்தில் நேற்று பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் முன்னேற்றத்தை விரும்பும் இந்த மாவட்டங்கள் மாற்றத்தின் புதிய மாதிரிகளாக உருவெடுக்கும் என்றார்

தவறாக வழி காட்டப்பட்ட இளைஞர்களை சமூகத்தின் பிரதான நீரோட்டத்தில் கொண்டுவர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு தமது அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் பிரதம் திரு நரேந்திரமோடி கூறினார் மாவோயிச தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் வளர்ச்சிக்கான நடைமுறையில் பங்கேற்க வேண்டும் என்றும் அப்போதுதான் புதிய உச்சங்களை நாடு அடைய முடியும் என்றும் பிரதமா் தெரிவித்தார் டாக்டர் பாபா சாஹெப் அம்பேத்கர் பற்றி எழுதப்பட்ட நூல் புதுதில்லி குடியரசுத்தலைவர் மாளிகையில் வெளியிடப்பட்டது இதன் முதல் பிரதியை குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்ய நாயுடு வெளியிட அதனை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பெற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத்தலைவர் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜுனியர் போன்று மனித குலத்திற்கு உத்வேகம் அளித்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்று அவர் கூறினார் அவரது ஆளுமைக்கு நீதிவழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் டாக்டர் அம்பேத்கரால் வழிகாட்டப்பட்ட அமைதி அஹிம்சை சகோதரத்துவம் என்ற பாதையை பின்பற்றுமாறு தேசத்தின் இளைஞர்களுக்கு திரு ராம்நாத் கோவிந்த் வேண்டுகோள் விடுத்தார் டாக்டர் அம்பேத்கின் வாழ்க்கை மற்றும் எழுத்துக்களால் பிரதம் திரு நரேந்திரமோடி எவ்வாறு ஈர்க்க்ப்பட்டார் என்பதும் இந்த நூலில் இடம் பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மஹாஜன் சமூகநீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சுட்டத்தை நீர்த்து போக செய்யும் என்று கூறப்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுஆய்வு செய்யக்கோரி கேரள அரசு மலு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது

இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஏற்கனவே மறுஆய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வன்கொடுமை தடுப்புச் சுட்டத்தை நீர்த்துப் போக செய்யும் என்று கூறி ஷெட்யூல்டு வகுப்பு மற்றம் பழங்குடியின மக்கள் போரட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலங்களுக்கு இடையே கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கு மின்னனு ரசிது முறை ஐந்து மாநிலங்களில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஆந்திரபிரதேசம் குஜராத் கேரளா தெலுங்கானா உத்தரபிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மின்னனு ரசிது முறை அமலுக்கு வந்திருப்பதன் மூலம் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்களின் வாத்தகம் மற்றும் தொழில் பிரிவுகள் மேலும் பயன்பெறும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடுமுழுவதும் ஒற்றை மின்னனு ரசிது முறையை கொண்டுவருவதற்கும் இது உதவியாக இருக்கும்

மாநிலங்களுக்கு இடையே பொருள் போக்குவரத்துக்கு மின்னணு ரசிது முறை இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய பகுதியில் கடுமையான பளிப்பொழிவு காற்று மழை புயல் காரணமாக பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சாலைகளில் பெரும்சேதம் ஏற்பட்டுள்ளது புயல் மழை காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர்

மின்னிசோட்டாவின் தென்மேற்கு பகுதியின நெடுஞ்சாலை பலவற்றை அதிகாரிகள் மூடியுள்ளனர் யூகோ வங்கியின் முன்னாள் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு அருண் கவுல் மற்றும் சிலர் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது

இச்சுப்பவம் தொடர்பாக நேற்று தில்லி மற்றும் மும்பையில் பத்து இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது இந்த வழக்கு தொடர்பாக ஈரா என்ஜினியரிங் இன்ஃபரா இந்தியா என்ற நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் இரண்டு பட்டயக் கணக்காளர்கள் மற்றும் சிவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது

மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி இன்று நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்று கொண்டார் நாடாளுமன்ற வளாகத்திலுள்ள தமது அறையில் குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு எம் வெங்கய்யா நாயுடு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாா் ஜேட்லி அண்மையில் உத்தர பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக திரு அருண் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாட்டிலுள்ள பௌத்த தவங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதற்காள தொடர்புகளையும் கற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான வசதிகளையும் மத்திய சுற்றுலா அமைச்சகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது முறையான போக்குவரத்து வசதிகள் இருப்பது வெளிநாட்டு சுற்றுவா பயணகள் மூவம் அந்நிய செலாவணி மேலும் அதிகரிக்க உதவுவதோடு அந்த பகுதியின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் என்று அந்த குழுவின் அறிக்கை தெரிவிக்கிறது மாநிலங்களுக்கு இடையேயான பௌத்த தலங்களுக்கு சுற்றுலா வளர்ச்சியை அதிகிக்க சுற்றுலா அமைச்சகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அந்தக்குழு பாராட்டியுள்ளது உத்தரபிரதேசத்தில் உள்ள குஷி நகருக்கும் புத்த மதத்தோடு தொடர்புடைய மற்ற முக்கியமான இடங்களுக்கும் தேவையாள வசதிகளை செய்து கொடுக்க உரிய முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டுமென்றும் அந்தக்குழு பரிந்துரை செய்துள்ளது இருப்பினும் நாட்டின் கிழக்கு வடகிழக்கு பகுதிகளிலுள்ள கோயில்கள் பௌத்த தலங்கள் மற்றும் தென்மாநிலங்களிலுள்ள புகழ்பெற்ற கோயில்களுக்கான சுற்றுலா வளங்கள் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த குற்றுலா பயணிகள் நாட்டிலுள்ள சுற்றுலா தலங்களில் பெரும்பாலானவை எளிதில் சென்று சேர முடியாதவையாக உள்ளன என்றும் இதற்கு அதிகமான பயணச்செலவு போதிய அளவு போக்குவரத்து வசதியில்லாமை பல்வேறு காரணங்களுக்காக அனுமதி பெறவேண்டியிருப்பது என்பவை காரணங்களாக உள்ளன என்றும் புததில்லியில் வெளியிடப்பட்ட அந்தக்குழுவிள் அறிக்கை குறிப்பிடுகிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளின் நிறைவு நாளான இன்று இந்தியா மேலும் ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது ஒரு தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு வெண்கலம் ஆகியவை இன்று பெற்ற பதக்கங்களாகும் மகளிர் பிரிவில் பேட்மிண்டன் ஒற்றையர் ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவாலும் பிவி சிந்துவும் இரட்டை பதக்கங்களை பெற்றனர்

தோல்வியுற்றாலும் பி வி சிந்து வெள்ளிப்பதக்கத்தை பெற்றாள்

இந்தியாவின் புதல்வியராகிய இவர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்திருப்பதாக அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கே ஸ்ரீகாந்த்க்கும் அவர் பாராட்டு ஆடவர் தெரிவித்துள்ளார் ஜ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு பெங்களுருவில் நடைபெறம் அட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களுரு அணியை எதிர்த்து விளையாடுகிறது மொகாலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது